ஹெல்மெட் விவகாரத்தில் முதலமைச்சர் பிறப்பித்த உத்தரவிற்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்ட விருதுகளை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வழங்கினார் ஆன் லைன் சூதாட்டத்திற்கு தடைவிதிக்கும் சட்டமுன்வடிவு தமிழக சட்டப் பேரவையில் இன்று நிறைவேறியது பிரதமர் சவுரி சவுரா இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களுள் ஒன்றாக கருதப்படும் சவுரா சம்பவத்தின் நூற்றாண்டு விழாக் கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை காணொலி மூலம் பங்கேற்று தொடங்கி வைத்தார் சவுரி சவுரா சம்பவத்தை நினைவு கொள்ளும் விதமாக சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டு பேசினார் சவுரி சவுரா சம்பவம் வெறும் காவல்நிலைய எரிப்பு சம்பவம் மட்டுமல்ல ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான மக்களின் கோபத்தின் கூட்டு வெளிப்பாடு என்றும் இந்த சம்பவம் வரலாற்றில் அதற்குரிய இடத்தை பெறாவிட்டாலும் இச்சம்பவத்தில் பங்கேற்றவர்களின் தியாகங்கள் அழியாப் புகழ் பெற்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நமது நாட்டின் மண்ணில் விழுந்த அவர்களின் இரத்தம் தொடர்ந்து நம்மை துடிப்பூட்டி வரும் என்றார் அவர் நாட்டின் சுதந்திரத்திற்காகப் போராடி விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்த புத்தகங்களை இளம் எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் உத்தரபிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டத்தில் சவுரி சவுரா என்ற இடத்தில் கிலாபத் இயக்க போராட்டக்காரர்களுக்கும் ஆங்கிலேய இந்திய காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலின் போது போராட்டக்காரர்கள் அங்கிருந்த காவல் நிலையத்திற்கு தீவைத்தனர்

இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி தனது ஒத்துழையாமை போராட்டத்தை உடனடியாக நிறுத்தினார் உண்ணாவிரதமும் இருந்தார் வரலாற்றில் சவுரி சவுரா சம்பவம் முக்கிய இடத்தைப் பெற்றது

ஹெல்மெட் புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று விடுக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி இருப்பதற்கு துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக சமூக வளைதலங்களில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சட்ட அமலாக்கத்தை யாராலும் தடுக்க இயலாது என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த உத்தரவு சட்டவிரோதமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மக்கள் நலனுக்காக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தி உள்ள குழு ஏற்கனவே கண்டித்துள்ள நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாரும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அவர் கூறி உள்ளார் கிரண்பேடி புதுச்சேரியில் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்ட விருதுகள் நிலை ஆளுநரின் மாளிகையான ராஜ்நிவாசில் இன்று துணை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன

சிறப்பாக சேவை புரிந்ததற்காக காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு பி அன்பழகன் தலைமைக் காவலர் திரு ஜெயபிரகாஷ் ஆகியோருக்கும் துணை நிலை ஆளுநரின் காவல் பதக்கத்தை வழங்கினார்

உயிரிழப்பு ஏதுமில்லை

கோவிட் பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சைப் பெற்று வந்த தமிழக உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் முழுமையாக குணமடைந்து இன்று மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் மருத்துவமனை ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் வீடு திரும்பினார்